வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ஆபூஷ் துறையை மேம்படுத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஆயூஷ் அமைச்சகம் கூறியுள்ளது

தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்பட்டது

இனி விரிவான செய்திகள் வளர்ச்சிக்கு மட்டுமே தேசிய ஜனநாயக கூட்டணி முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் பீகார் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலையொட்டி அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சில கூட்டணிகள் குடும்ப அரசியலையே முன்நிறுத்துவதாகவும் அவர் குற்றம்சாட்டினார் குடியரிமை திருத்தச் சுட்டம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் தவறாள தகவல்களை அளித்ததாக அவர் குற்றம்சாட்டினார் இன்று சுட்ட திருத்தத்தினால் நாட்டு மக்களின் குடியுரிமை பறிபோகும் என்று எதிர்க்கட்சிகள் கூறியதை அவர் சுட்டிக்காட்டினார் யாருடைய குடியுரிமையும் இந்த சட்டதிருத்தத்தினால் பறிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையதை பாகிஸ்தான் அரசு ஒப்புக் கொண்டிருப்பது பற்றி குறிப்பிட்ட பிரதமர் இதன் மூலம் நாட்டு நலனில் அக்கறையின்றி செயல்பட்ட சில கட்சிகளின் கயருபம் தெரியவந்திருப்பதாகவும் கூறினார்

வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெறும் வகையில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

பிரசாரத்தின் போது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளின் மீது தேர்தல் ஆணையம் தனது விசாரணையை தொடங்கி உள்ளது

நாட்டில் உள்ள அனைத்து குடியிருப்புகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பை வழங்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது

அங்கு துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர்செல்வம் மற்றும் மாநில அமைச்சர்கள் அஞ்சலி செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து வன்னியடி கிராமத்தில் அவரது இறுதிச் சுடங்குகள் அரசு மரியாதையுடன் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

ஆயூஷ் துறையில் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் தேவையான கொள்கைகளை வகுக்க முதகீட்டு இந்தியா நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டு வருவதாக ஆயூஷ் அமைச்சகம் கூறியுள்ளது எதிர்கால தேவைகளை கருத்தில் கொன்டு துறை சார்ந்த வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லும் வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது துறை சார்ந்த நன்கு பயிற்சி பெற்ற வல்லுநர்களின் ஆலோசனையுடன் குறுகிய மற்றும் நீண்ட கால செயல் திட்டங்களை முதலீட்டு இந்தியா உருவாக்கி வருகிறது தமிழ்நாடு தினம் இன்று கொண்டாடப்பட்டது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் தமிழ் வளர்ச்சிக்காக மாநில அரசு எண்ணற்ற திட்டங்களை செயவ்படுத்தி வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

ஹரியானா பஞ்சாப் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் கர்நாடகா ஆந்திரா கேரளா ஆகிய மாநிலங்கள் மற்றும் அந்தமான் நிக்கோபார் வட்சத்தீவுகள் புதுச்சேரி ஆகிய யூனியன் பிரதேசங்கள் உருவான தினம் இன்று கொண்டாடப்பட்டது

அசாமில் தனியார் கல்வி நிறுவனங்கள் உட்பட அனைத்து கல்வி நிறுவனங்களும் நாளை முதல் செயல்பட தொடங்கும் என அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது

எளினும் பெற்றோர்களின் முழு சும்மதத்துடன் மட்டுமே மாணவர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு வர அனுமதிக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார் வகுப்பறைகளில் வருகை பதிவு கட்டாயமாக்கப்படவில்லை என்றும் பள்ளி மற்றும் கல்லூரி வளாகங்களில் உள்ள உணவகங்கள் அடுத்த அறிவிப்பு வரும் வரை மூடப்படும் என்று அவர் தெரிவித்தார்

கல்வி வேலை மருத்துவம் சார்ந்த அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர அமைதிக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார் அத்தியாவசிய தேவை அல்லாத சில்லரை விற்பனை நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது